அமித் ஷா கூறியுள்ளார்

தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் இந்நோய்த் தொற்றை தடுக்க மேலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார்

ஜம்மு காஷ்மீரில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் நான்கு பேர் பாதுகாப்புப் படையினரால் கைது செய்யப்பட்டனர்

தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தமக்கு அனுப்பிய கடிதத்திற்கு பதிலளித்து ட்விட்டர் செய்தியில் இத்தகவலை திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டார் இதற்கு பதிலளித்துள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஏற்கனவே அவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் தலைமை கூறும் கருத்துக்கள் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளின் கருத்தாக அமையாது என்று பிஜேபி தலைவர் திரு

நட்டா கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் காங்கிரஸ் கட்சியில் ஒரே குடும்பம் ஆதிக்கம் செலுத்துவதாகவும் அவர்களின் கருத்துக்கள் நாட்டின் நலன் சார்ந்த கருத்துக்கள் அல்ல என்றும் கடுமையாக கூறியுள்ளார் நெருக்கடியான தருணத்தில் நமது ரானுவத்தினருக்கு ஆதரவளிப்பதும் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு ஆதரவாக நிற்பதும் அனைவரது கடமை என்றும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் சமீபத்தில் கூட்டிய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதாகவும் இதுபோன்று கேள்விகளை எழுப்ப உரிமை உண்டு என்றும் அவர் கூறினார் ஆரோக்கியமான விவாதங்கள் அந்தக் கூட்டத்தில் நடைபெற்றதாகவும் எதிர்க்கட்சிகளில் பல தலைவர்கள் ஆக்கபூர்வமான யோசனைகளை அரசுக்கு தெரிவித்தாகவும் திரு

நட்டா தெரிவித்துள்ளார் அரசின் நடவடிக்கைக்கும் அவர்கள் ஆதரவளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ரஷ்யா இடையிலான உறவுகள் உக்திசார் ஒத்துழைப்பை அடிப்படையாகக் கொண்டது என்று பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ரஷ்பாவில் சுற்றுப் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்று அந்நாட்டின் துணைப் பிரதமர் திரு

அப்போது இதனைத் தெரிவித்த அமைச்சர் திரு

இந்தக் கூட்டத்தின்போது இருநாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்புத் துறை ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்ட யோசனைகளுக்கு ரஷ்ய தரப்பில் நல்ல வரவேற்பு இருந்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார்

இருநாடுகளுக்கு இடையிலான பாரம்பரியமான நட்புறவு தொடர்ந்து வலுவாக இருப்பதாகவும் பரண்பரம் பயனடையும் பல்வேறு துறைகளில் தொடர்ந்து ஒத்துழைத்து செயல்பட இருநாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

ரஷ்பாவிடமிருந்து எஸ்

ராஜ்நாத் சிங் பேச்சுக்கள் நடத்தினார்

தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளளனர் இந்த நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்தும் ஊரடங்கு தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்தக்கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நோய்த் தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நள்றிரவு முதல் முழுஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது

கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை முழுஊரடங்கு அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் திரு ராஜாமணி தெரிவித்துள்ளார் வெளிமாநிலம் மற்றும் வெளிமாவட்டங்களிலிருந்து வருபவர்களால் கோவை மாவட்டத்தில் தொற்று ஏற்படுவதாகவும் விதிகளை மீறுவோர்மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்

மேலும் சமூக வலைதளங்கள் மூலமாக இவர்கள் நான்கு பேரும் ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது காவல் சோதனைச் சாவடிமீது கையெறி குண்டுகளை வீசியதாக இந்த நான்கு தீவிரவாதிகள்மீதும் வழக்குப் பதிவு செய்யப்பட்டுள்ளது

சென்னை கோடம்பாக்கம் மண்டலம் அசோக் நகரில் நோய்த் தடுப்புப் பணிகளை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

செகண்ட்ஸ் ஊரடங்கால் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க தேவையான விமானங்கள் இயக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்தொடர்பாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருடிகேஎஸ் இளங்கோவன் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது ஆஜான மத்திய அரசு வழக்கறிஞர் இதனைத் தெரிவித்தார்

அர்நாத் யாத்திரைக்கான ஏற்பாடுகள் குறித்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநரும் அமர்நாத் கோவில் வாரியத்தின் தலைவருமான திரு கிரிஷ் சந்திர முர்மு அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் யாத்ரிகர்களுக்கான சுகாதார வசதிகள் உணவு சமையல் எரிவாயு மின்சாரம் குடிநீர் பாதுகாப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார் எந்தவொரு நிலைமையையும் சமாளிக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை படையினர் தயார்நிலையில் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அமர்நாத் புளித புகைக்கு செல்லும் வழியில் குவிந்திருந்த பளிக்கட்டிகள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளதாக இந்தக் கூட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்தனர் அடுத்த வாரத்திற்குள் பவ்டால் நீல்கிராத் ஆகிய இடங்களில் ஹெலிகாப்டர் இஇங்குதளம் தயாராகிவிடும் என்றும் அவர்கள் கூறினர் ஆறாவது சர்வதேச யோகா தின விழா நேற்று நிறைவடைந்தது உலகம் முழுவதும் ஒருவாரம் நடைபெற்ற இந்த விழாவின் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் லாஸ்ஏஞ்சல்ஸ் நகரில் யோகா பல்கலைக் கழகம் திறக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு வெளியே திறக்கப்பட்டுள்ள முதலாவது யோகா பல்கலைக் கழகம் இதுவாகும் விவேகானந்தா யோகா பல்கலைக் கழகம் என பெயரிடப்பட்டுள்ள இதனை மத்திய வெளியுறவுத்துறை இணையம்சர் திரு

முரளிதரன் வெளியுறவுத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவர் திரு